நகர்மயமாக்கலை சவாலாகக் கருதாமல் வாய்ப்பாக்கிக்கொள்ள வேண்டுமென்று பிரதமர் திரு

தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு பணிகளுக்கு பின்னர் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

குடிமக்களுக்கு இலகுவான வாழ்க்கை அளிப்பதை ழறை நோக்கமாகக்கொண்டு அரசு இத்தட்டத்தை தொடங்கியிருப்பதாகவும் இதன்மூலம் நடுத்தர மக்களின் விருப்பங்கள் பூர்த்தியாவதாகவும் கூறியுள்ளார் மெட்ரோ சேவை விரிவாக்கங்களுக்கு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதன்மூலம் செலவுகள் குறைவதோடு நம் நாட்டு மக்களுக்கு அதிகளவில் வேலைவாய்ப்பு கிட்டும் என்றும் கூறினார்

இன்று தொடங்கப்பட்டுள்ள ஓட்டுநர் இல்லா ரயில்சேவை மேற்கு தில்லி ஜனக்புரி மற்றும் தாவரவியல் பூங்கா இடையே இயக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக தில்லி விமான விரைவு வழித்தடத்தில் செல்வதற்கான தேசிய பொது பயண அட்டை சேவையையும் பிரதமர் துவக்கிவைத்தார்

சென்னையில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின்போது பேசியஅவர் மழை வெள்ள பாதிப்பு விவரங்கள் வேளாண் துறைமூலம் சேகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார் கணக்கெடுப்பு பணி முடிவடைந்தபின்னர் பயிர் சேதத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் உரிய தடுப்பு நடவடிக்கைகளால் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறியஅவர் நாளுக்குநாள் பொதுமக்கள் முகக்கவசங்களை தவிர்ப்பது கவலை அளிப்பதாக உள்ளது என்றார்

களப்பணியாளர்கள்மூலம் வீடு வீடாகச் சென்று கோவிட் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் புத்தாண்டு தைப்பொங்கல் வருவதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் சுகாதார துறையும் விழிப்புடன் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்ட முதலமைச்சர் விடுதிகள் கல்லூரிகளில் நோய் தொற்று ஏற்படாவண்ணம் பரிசோதனைகளையும் இதர தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்

இதன்படி விளையாட்டு வீர வீராங்கணைகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க சிறப்பு கோவிட் தடுப்புப்படை அமைக்கப்படும் என்றும் விளையாட்டு தொடர்பான அனைத்து நெறிமுறைகளையும் இப்பணிக்குழு மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ள நெறிமுறைகளை போட்டியாளர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டுமென்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

முகக்கவசங்கள் கோவிட் தடுப்பு உபகரணங்கள் சிறப்பு கையுறைகள் கிருமி நாசினி சோப் உள்ளிட்டவற்றிற்கு போட்டி நடத்தும் குழு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது

புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டங்கள் மேற்கொண்டு வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண தயாராக உள்ளதாக பிரதமர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக மயிலாடுதுறை மாவட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார்

நிர்வாக பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கிவைத்தார்

மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் இக்குழுவினர் நாளை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மழை வெள்ள சேதங்களை பார்வையிடுகின்றனர் பின்னர் அங்கிருந்து சென்று தஞ்சை மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களை இக்குழுவினர் பார்வையிடுகின்றனர்

நாளை மறுநாள் மீண்டும் நாகை மாவட்டத்தின் விடுபட்ட இடங்களையும் திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களின் சேதங்களையும் இக்குழுவினர் கண்டறிகின்றனர் பின்னர் திருச்சி வழியாக தில்லிக்கு புறப்பட்டுச் சென்று மத்தியஅரசிடம் வெள்ள சேத அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர் ஸ்டாலின் நியாய விலைக்கடைகளில் பொங்கல் பரிசுக்கான டோக்கனை அஇஅதிமுகவினரை கொண்டு வழங்குவதை உடனே நிறுத்தவேண்டுமென்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் பரிசு வழங்கும் பணியில் முறைகேடுகள் நடைபெறா வண்ணம் நியாயவிலைக் கடை ஊழியர்கள் மூலம் மட்டுமே பணிகள் நடைபெற வேண்டுமென்றும் கூறியிருக்கிறார்

மெகராஜ் தெரிவித்துள்ளார்

ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாருர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது தென்மேற்கு மத்திய தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது